நடத்திய தாக்குதலில் இந்திய எல்லைப் பாதுகாப்புப்படை வீரர்கள் இரண்டு பேர் உயிர் நீத்தனர்

உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அனு ஆயுதங்களை தாங்கி தொலைதூர இலக்கை தாக்கவல்ல அக்னி ஐந்து ஏவுகனை இன்று வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது

தென் ஆப்பிரிக்காவில் ஐந்து நாள் பயணத்தை இன்று தொடங்கும் வெளியுறவு அமைச்ச் திருமதி சுஷ்மா சுவராஜ் பிரிக்ஸ் ஐபிஎஸ்ஏ அமைப்புகளின் கூட்டத்தில் பங்கேற்கிறார்

இனி விரிவான செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சா்வதேச எல்லையில் உள்ள ஆங்கூரின் பர்க்வால் கனாசாக் பகுதிகளில் பாகிஸ்தான் ரானுவத்தினா் போா் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதில் எல்லைப் பாதுகாப்புப் படையைச் சேர்ந்த இரண்டு வீரர்கள் உயிரிழந்தனர்

யாதவ் காவல் வீரர் வி

பாண்டே ஆகியோர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் பாதுகாப்பு படையினா் தக்க பதிலடி கொடுத்ததாகவும் எல்லைக்கு அப்பால் பாகிஸ்தான் படையினருக்கு பலத்த சேதம் ஏற்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அனு ஆயுதங்களை தாங்கி சென்று தொலைதூர இலக்கை தாக்கவல்லதும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து உருவாக்கப்பட்டதுமான அக்ளி ஐந்து ஏவுகனை இன்று ஒடிசா கடற்கரைக்கு அப்பால் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது

இந்த ஏவுகனை அதனுடை முழுமையான தூரத்தையும் எட்டியதையடுத்து ஒட்டுமொத்த வெற்றிக் கிடைத்துள்ளாதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அக்னி ஐந்து ஏவுகனையின் ஆறாவது சோதனை இது என்பது குறிப்பிடத்தக்கது மற்ற ஏவுகளைகளைவிட அக்னி ஐந்து ஏவுகளை மிகவும் நவீனமான தொழில்நுட்பங்களைக் கொண்டது என்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் அதிகாரி தெரிவித்தாா் திமுக தலைவரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான திரு

இதைபொட்டி சென்னை கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் தலைவர்களும் தொண்டர்களும் திரண்டு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் பிரதமா் திரு நரேந்திர மோடி திரு கருணாநிதியின் பிறந்த நாளைபொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சிறந்த எழுத்தாளராகவும் கவிஞராகவும் சிந்தனையாளராகவும் பேச்சாளராகவும் திகழ்பவர் என்று கூறியிருக்கிறார் இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர் திரு கருணாநிதி என்றும் பிரதமர் புகழாரம் குட்டியுள்ளார் வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா சுவராஜ் இன்று தென் ஆப்ரிக்காவில் ஐந்து நாள் பயனத்தை தொடங்குகிறார் அந்நாட்டின் உயர்நிலை தலைவர்களை அவர் சந்திக்க உள்ளார் நாளை நடைபெற உள்ள பிரிக்ஸ் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கும் திருமதி குஷ்மா குவராஜ் இந்தியா பிரேசில் தென் ஆப்பிரக்கா பேச்சுவார்த்தை அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார் தென் ஆப்பிரக்கா பயணத்தின் போது அந்நாட்டில் மகாத்மா காந்தி தங்கியிருந்தபோது சேவை செய்த பாரம்பரிய பகுதியான பீனிக்ஸ் குடியிருப்புப் பகுதியையும் அவர் பார்வையிடுவார் இந்த பகுதியில் தான் மகாத்மா காந்தி தமது அகிம்சை தத்துவத்தை உருவாக்கி மேம்படுத்தினார்

புதிய தேசிய கல்விக் கொள்கை இம்மாத இறுதியில் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றுமத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நான்கு ஆண்டு சாதனைகள் குறித்து கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மாநில அரசுகளே தேர்வு நடத்திக் கொள்ள வகை செய்யும் கல்வி உரிமை சட்டத்திருத்த மசோதா அடுத்த மாதம் தொடங்க இருக்கும் நாடாளுமன்றக் கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்றார் படிப்புடன் மாணவர்கள் உடற்கல்வி வாழ்க்கைத்திறள் மற்றும் மதிப்புக் கல்வி போன்றவற்றை பயிலவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு ஜவ்டேகர் கூறினார்

உற்பத்தியில் மட்டும் கவனம் செலுத்தாமல் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்காகவும் நலத்திட்டங்களில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது என்று திரு ராதா மோகன் சிங் கூறினார்

பீகார் மாநிலம் முஸாஃப்பர்பூரில் நடைபெற்ற மத்திய அரசின் நான்காண்டு நிறைவு விழாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் திரு மோடி சர்வதேச தலைவராக தலைவராக விளங்குவதாகக் குறிப்பிட்டார் கடந்த நான்காண்டுகளில் எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக நாடு வளர்ச்சியை நோக்கி நம்பிக்கையுடன் அடியெடுத்து வைப்பதாக தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாகக் கூறிய அவர் அந்நிய முதலீடு பெருமளவில் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

இன்று உலக மிதிவண்டி தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது எளிய செலவில்லாத நம்பகமான துய்மையான சுற்றுச்சூழல் மாசுபடாத போக்குவரத்தை ஊக்கப்படுத்த ஐ

சனப அண்மயில் இந்த தின்த்தை அறிவித்தது குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு இன்று காலை புது தில்லியில் மிதிவண்டி பயணத்தை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர்கள் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் திரு விஜய் கோயல் உள்ளிட்டோர் தொடக்க விழாவில் கலந்து கொண்டனர்

பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் மாசினை கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலைப் பாதுகாக்கவும் அரசுக்கும் சமூகத்திற்கும் பள்ளி மாணவர்கள் உதவ வேண்டும் என்றும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் டாங்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார் உலக சுற்றக்சூழல் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த என்வித்தான் எனப்படும் மினி மாரத்தான் போட்டியில் பங்கேற்ற கமார் பத்தாயிரம் பள்ளி மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் இளம் சிறார்கள் தங்களை கவரும் விஷயத்தில் மிகவும் ஆர்வமாகவும் தீவிரமாகவும் இருப்பார்கள் என்பதால் மற்றவர்களையும் அதில் ஈர்த்துவிடுவார்கள் என்றார் ஒவ்வொரு நாளும் பசுமைக்காக பாடுப்படும் உறுதிமொழியையும் மாணவர்கள் ஏற்றனர்

நக்ரோட்டா ரானுவ முகாம் மீது நடத்தப்பட்ட தூக்குதலில் இவர் பாகிஸ்தானியர்களுக்கு உதவியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பாகிஸ்தானில் இயங்கும் ஜெய்ஷே முகமது அமைப்பு இத்தாக்குதலை நடத்தியது தெரியவந்துள்ளது என்று அவர்கள் கூறியுள்ளனர் முன்னதாக இந்த தாக்குதல் தொடர்பாக முனீர் உல் ஹசன் காத்ரி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார்

இந்திய நேரப்படி பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது